மோடி உலகின் மிகப் பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்தியாவில் வெற்றிகரமாக அமலாகி வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் அரசுத் துறையினர் மருத்துவ துறையினர் உட்பட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு உணர்வே காரணம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார்

நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக ஆயூஷ்மான் பாரத் திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இத்திட்டத்தின் அமலாக்கம் பற்றிய கண்காட்சி ஒன்றையும் அவர் பார்வையிட்டார் ஆயூஷ்மான் பாரத் திட்டத்திற்கான புதிய மொபைல் செயலியையும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் ஸ்டார்ட் அப் போட்டியையும் பிரதமர் தொடக்கி வைத்து நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட்டார்

அண்ணலின் பிறந்த நாளை ஒட்டி நாடு முழுவதிலும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் நாளை நடைபெற உள்ள காந்தி நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்கிறார் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த தக்க பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிளாக்கிங் மெல்லோட்ட நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார் இதற்கிடையே உத்தரபிரதேசம் பஞ்சாப் அரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் மகாத்மாகாந்தியின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இன்றே தொடங்கி உள்ளன

பதில் மனுக்களுக்கு பதில் அளிக்க மனுதாரர்களுக்கு ஒருவார அவகாசம் அளிக்கப்படும் என்று நீதிபதிகள் கூறினர்

இப்பிரச்சனையை ஆராயும் அரசியல் சாசன அமர்வில் நீதிபதிகள் திரு எஸ்கே கவுல் திரு ஆர் சுவாஷ் ரெட்டி திரு பிஆர் கவாய் திரு சூரியகாந்த் ஆகியோரும் இடம் பெற்றுள்ளனர் எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் நபர்களை பூர்வாங்க விசாரணை மற்றும் முன் அனுமதி இன்றி கைது செய்யக் கூடாது என்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது இந்த உத்தரவு எஸ்சி எஸ்டி சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்யும் வகையில் அமைந்திருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சானத்தில் பாதுகாப்பு உள்ள போதிலும் இவர்கள் இன்னும் சமூகப் பாகுபாடுகளை சந்தித்துக் கொண்டு தான் இருப்பதாகவும் நாட்டில் சம உரிமைக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் போராட்டம் இன்னும் முடியவில்லை என்றும் நீதிபதிகள் திரு அருண் மிஸ்ரா திரு எம்ஆர் ஷா திரு பிஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது எஸ்சி எஸ்டி சட்டத்தை சிலர் தவறாகப் பயன்படுத்தி பொய் வழக்கு போடுவதாக கூறப்படுகின்ற போதிலும் இதற்கு காரணம் மானுடத்தின் தோல்வியே தவிர சாதி முறை அல்ல என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் வாழ்த்து புதுச்சேரி மக்கள் சார்பிலும் தமது சொந்த முறையிலும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திற்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதில் தாம் மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைவதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறி உள்ளார் சாதாரண பின்னணியில் இருந்து நாட்டின் மிக உயரிய பதவிக்கு உயர்ந்துள்ள திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் துடிப்பான ஜனநாயக மரபுகளுக்கு மின்னும் உதாரணம் என்றும் மகத்தான நம் நாட்டிற்கு இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக சேவை புரிய நீண்ட ஆயுளை ஆண்டவன் அவருக்கு அருளட்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார்

ஏற்கப்பட்ட வேடபு மனுக்களில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு புவனேஸ்வரன் மக்கள் முன்னேற்றக் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வெற்றிச் செல்வன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி பிரவீணா விடுதலைக் கட்சி வேட்பாளர் திரு மக்கள் பார்த்தசாரதி உள்ளிட்டவர்களின் வேட்புமனுக்களும் அடங்கும்

இதற்கிடையே காமராஜர் நகர் தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பேட் காகித தணிக்கை இயந்திரங்களை சுழற்சி முறையில் ஒதுக்கீடு செய்யும் நடைமுறைகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சிகள் முன்னிலையில் நடைபெற்றது புதுவை சிபிஐ புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அறிவித்துள்ளது வகுப்புவாத சக்திகள் மற்றும் இத்தகைய சக்திகளின் ஆதரவாளர்களுக்கு வழிவிட்டுவிடக் கூடாது என்பதே இதன் நோக்கம் என்று மாநில சிபிஐ செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது எதிர்கட்சிகளால் ஆளப்படும் மாநிலங்களில் குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க பிஜேபி மேற்கொண்டு வரும் முயற்சிகளை ஆட்சேபித்து சிபிஐ ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருப்பதாகவும் புதுவையில் உள்ள காங்கிரஸ் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காலக்கெடு அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் இந்தியக் கம்யூனிஸ்ட் கட்சி கூறி உள்ளது அன்பழகன் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலைக் கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார் வாட்ஸ் ஆப்பில் இன்று இதுதொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் முதலமைச்சரும் மாநில அமைச்சர்களும் மக்கள் நலன் பற்றி கவலைப்படாமல் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலிலேயே கவனம் செலுத்தி வருவதாகவும் நகரின் பல இடங்களில் தேங்கி கிடக்கும் மழை நீரை அகற்றவும் கொசுக்களைக் கட்டுப்படுத்தவும் அரசுத் துறைகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனையில் தனி வார்டுகளோ சிறப்பு மருத்துவர்களோ இல்லை என்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவ பரிசோதனை வசதிகள் கூட கிடைப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் உயர்நிலை கூட்டம் ஒன்றை நடத்தி முக்கியமான இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் தவறிவிட்டதாக திரு அன்பழகன் மேலும் கூறினார்

உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மூத்த காவல்துறை அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து பின்னர் இப்போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

பேக்கரி உரிமையாளர்களில் ஒருவர் தீக்காயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து தகவல் கிடைத்த உடன் கோரிமேட்டில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைத்தன எல்பிஜி சிலிண்டரில் ஏற்பட்ட எரிவாயுக் கசிவே தீ விபத்திற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அமைப்பின் நிறுவனர் பேராசிரியர் எம்எஸ் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் முதன்மை சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கலந்து கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது